தொடங்கி வைக்கிறார்

சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது

ஜம்மு காஷ்மீரின் லடாக் பகுதி புதிய மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது

போபண்ணா டிவிக் சரண் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் வடகிழக்கு மாநிலங்களுக்கு இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று குவஹாத்தி சென்றடைந்தார் இன்று காலை அங்கிருந்து இட்டா நகர் செல்லும் பிரதமர் ஐஜி பூங்காவில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கிவைக்கிறார் ஹாலோங்கியில் பசுமை விமான நிலைய கட்டுமான பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார் வடகிழக்கு மாநிலங்களில் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த விமான நிலையம் உத்வேகம் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அருணாச்சவப் பிரதேசத்தில் சேலா கரங்கப்பாதை திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் இந்த சுரங்கப்பாதை பயன்பாட்டிற்கு வந்தால் ஆண்டு முழுவதும் பருவகால மாற்றங்களால் பாதிப்பு ஏதுமின்றி பொதமக்கள் தவாங் பள்ளதாக்கு பகுதிக்கு சென்றுவர முடியும் புதிய கரங்கப்பாதையால் பயண நேரம் ஒரு மணி நேரம் குறையும் என்றும் கற்றுவா போக்குவரத்தும் வளர்ச்சிபெரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

அசாமில் தின்கக்கியாவில் ஹாலங் எரிவாயு திட்டைத்தையும் தொடங்கி வைக்கும் பிரதமர் அகர்தலாவில் புதிய ரயில் பாதையை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் கர்ஜி பெலோளியா இடையிலான இந்த ரயில் பாதை தெற்கு மற்றும் தெற்கு ஆசியாவின் வாயிலாக திரிபுராவை உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கொண்டுள்ள வடகிழக்கு நடைபெறும் பொதுக்கூட்டங்களிலும் உரையாற்றுகிறார் வாக்காளர்களின் பெயர் விவரங்களை சரிபார்த்துக் கொள்வது தொடர்பாக தேர்தல் ஆணையம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் வாக்காளர்களின் வசதிக்கென்று சிறப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இந்த செயலி மூவம் மாற்றுத் திறனாளிகள் திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பீகாரில் மூன்று நாள் விவசாய மாநாடு இன்று தொடங்குகிறது

நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாய ஆராய்ச்சியாளர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர் பீகார் மாநில ஆளுநர் திரு வால் ஜி டன்டன் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு ராதாமோகள் சிய் ஆகியோர் இணைந்து இந்த மாநாட்டை தொடங்கி வைக்கின்றனர்

வரும் நிதியாண்டில் விவசாயிகளுக்கு பத்தாயிரம் கோடி ருபாய் பயிர்க்கடன் வழங்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அவர் கூறினார்

சென்னை அருகே பிரான்ஸ் நிறுவனத்தின் உதவியுடன் இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் உணவு பதனீட்டுப் பூங்கா அமைக்கப்படும்

சென்னை மாநகராட்சி விரிவான திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ்

அரசின் இந்த பட்ஜெட் தொகையை திமுக உள்ளிட்ட எதிர் கட்சிகள் விமர்சித்துள்ளனர் கா்நாடகாவில் பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது அம்மாநில முதலனமச்சா் திரு எச் டி குமாரசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார்

விவசாய கடன் தள்ளுபடிக்காக பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது

இந்தக் கூட்டத்தை பிஜேபி புறக்கணித்தது

அம்மாநிலத்தில் தற்போதைய சுட்டப்பேரவையில் பதவிக்காலம் நிறைவடைவதை அடுத்து விரைவில் அங்கு தேர்தல் நடைபெற உள்ளது ர்ஃபேல் போர் விமான ஒப்பந்தம் குறித்து அமளி எழுந்ததை அடுத்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நேற்று பாதிக்கப்பட்டன மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு குவாம்நபி ஆசாத் ஆங்கில நாளிதழ் ஒன்றில் வெளியாள தகவல்களின் அடிப்படையில் விவாதம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்

வெங்கைய நாயுடு அனுமதி அளிக்க மறுத்ததை அடுத்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன இதனையடுத்து அவை நாள் முழுமைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டது மக்களவையில் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் இடதுசாரி மற்றும் இதரகட்சிகள் ரஃபேல் விவகாரத்தை எழுப்பி அதுதொடர்பாக விவாதம் நடத்தமாறு வலியுறுத்தினர் இதனையடுத்து அவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மஹாஜன் பலமுறை அவையை ஒத்தி வைத்தார் மீண்டும் பட்ஜெட் குறித்த விவாதம் நடந்தபோது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன ரஃபேல் ஒப்பந்தம் குறித்து செய்தித்தாளில் வெளியான தகவல் உண்மைக்கு மாறானது என்று பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் அதில் முழுமையான விவரங்கள் இடம்பெறவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீரின் லடாக் பகுதி புதிய மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அம்மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜம்மு காஷ்மீரின் மூன்றாவது மண்டலமாக லடாக் பகுதி செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்றாம் தேதி வடாக் சென்றிருந்த பிரதமா் அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்தது குறிப்பிடத்தக்கது மத்திய ஜவுளித்தறை மற்றும் மத்திய பட்டு ஆணையம் சார்பில் புதுதில்லியில் இன்று பிரம்மாண்ட பட்டு கண்காட்சி தொடங்கப்பட உள்ளது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சள் திருமதி குஷ்மா குவராஜ் ஜவுளித்துறை அமைச்சள் திருமதி ஸ்மிருதி இராணி ஆகியோா் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனா் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஜவுளித் துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து இந்நிகழ்ச்சியில் பேசப்பட உள்ளது நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய நெசவு எந்திரங்களும் பழங்குடியின பெண்களுக்கு இந்நிகழ்ச்சியில் வழங்கப்பட உள்ளது மேகாலயாவில் சுட்டவிரோதமாக செயல்பட்ட நிலக்கரி கரங்கம் குறித்து அதன் உரிமையாளர் விளக்கமளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

அவர்களை மீட்பதற்கான பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது

எனவே சட்டவிரோதமாக செயல்படும் கரங்கங்கள் குறித்து அரசு தெரிவிக்குமாறும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது வாடிக்கையாளர்களின் அனுமதியின்றி அவர்களின் பான் மற்றும் பணம் பரிமாற்ற தகவல்களை மற்ற நிறுவனங்களுக்கு வழங்குவதை தளட செய்வது குறித்து விளக்கம் அளிக்குமாறு மத்திய அரசுக்கு தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது தனிநபர் உரிமைகளுக்கு எதிராக இந்த செயல்பாடுகள் உள்ளதாக கூறி இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது ரிசா்வ் வங்கிற்கும் இது குறித்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது

ரியோடி ஜெனிரியோவில் உள்ள பிரசித்தி பெற்ற ஃபெலாமேங்கோ பயிற்சி எமதானத்தில் இந்த தீ விபத்து நேரிட்டுள்ளது உயிரிழந்தவர்கள் அனைவரும் இளம் விளையாட்டு வீரர்கள் என செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த விபத்தில் மூன்று பேர் காயம் அடைந்துள்ளனர்